மத்திய அரசுசெயல்படுவதாக பிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

இன்றுதொடங்கியது

தடுப்பூசியை இன்றுசெலுத்திக் கொண்டனர்

தடுப்பூசிசெலுத்தப்பட்டுள்ளதாகமத்தியஅரசுதெரிவித்துள்ளது சுவிஸ்ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்றுதொடங்குகிறது

இனிவிரிவானசெய்திகள் உள்நாட்டுநீர்வழிப் போக்குவரத்தைபெரியஅளவில் மேம்படுத்ததிட்டமிட்டு மத்திய அரசுசெயல்படுவதாக பிரதமர் திருநரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் கடல்சார் இந்தியாஉச்சிமாநாட்டை இன்றுகாணொலி மூலம் தொடங்கிவைத்துஉரையாற்றியஅவர் இந்தியாவின் வளர்ச்சிப்பாதையில் பங்கேற்கஉலகநாடுகளுக்குஅழைப்பு விடுத்தார் பொருளாதாரசீாதிருத்தங்களைஊக்கவிப்பதற்கும் அடிப்படைகட்டமைப்புகளைமேம்படுத்துவதற்கும் கடல்சாா் மத்திய அரசுமுக்கியத்தவம் அளிப்பதாகபிரதமர் குறிப்பிட்டார் இந்தியாஎன்றதொலைநோக்குபார்வையைஅடைவதற்கு இந்தநடவடிக்கைகள் சுயசாா்பு உதவும் என்றும் இந்ததுறைசா்ந்தபலரையும் இந்தஉச்சிமாநாடுஒருங்கிணைக்கும் என்றும் திருநரேந்திரமோடிநம்பிக்கைதெரிவித்தாா்

அதிகஅளவு முதலீட்டைஈ்ப்பதன் மூலம் கடல்சார்ந்ததுறையமேம்படுத்துவதற்கானமுக்கியபகுதிகளைகண்டறியும் வகையில் இந்த புத்தகம் அமைந்துள்ளது மூன்றநாட்கள் நடைபெறவுள்ள இந்தஉச்சிமாநாட்டுக்குதுறைமுகம் கப்பல் மற்றும் போக்குவரத்துதுறைஅமைச்சகம் ஏற்பாடுசெய்துள்ளது பத்துஆண்டுகளுக்குள் இந்தியகடல்சார் துறையைஉலகஅளவில் மேம்படுத்துவதற்கானதிட்டங்கள் வரும் இந்தமாநாட்டில் வகுக்கப்படும் என்றுஎதிர்பார்க்கப்படுகிறது பல்வேறுநாடுகளிலிருந்துவரும் பிரதிநிதிகள் இந்தமாநாட்டில் பங்கேற்று இந்தியகடல்சாா் துறையில் தொழில் மற்றும் முதலீட்டுக்கானவாய்ப்புகள் குறித்துவிவாதிக்கவுள்ளனர் இந்தஉச்சிமாநாட்டில் துத்துக்குடி வ உ சிதம்பரனார் துறைமுகத்தின் சார்பில் பல்வேறுநிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்துகொள்ளப்படஉள்ளதாகதுறைமுகஅதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஐந்தமாநிலசட்டப்பேரவைத் தேர்தல்களின் ஒருபகுதியாகமேற்குவங்கம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களில் முதல்கட்டதேர்தலுக்கானவேட்புமனுதாக்கல் இன்றதொடங்கியது

மத்தியசுகாதாரத்துறைஅமைச்சர் டாங்டர் ஹர்ஷ் வர்தனும் அவரதுமனைவியும் தில்லியில் இன்றுதடுப்பூ செலுத்திக் கொண்டனர் கோவாக்சின் தடுப்பூசியைசெலுத்திக் கொண்டபின் செய்தியாளர்களிடம் பேசியஅமைச்சர் தங்களது இருப்பிடங்களுக்குஅருகிலேயேஎளிதில் கிடைக்கும் இந்ததடுப்பூசியை மக்கள் தயக்கம் இன்றிசெலுத்திக் கொள்ளவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டார் இதேபோல் பாதுகாப்புத்துறைஅமைச்சர் ராஜ்நாத் சிங் தில்லி திரு ஆர் ஆர் மருத்துவமனையில் இன்றுதடுப்பூசிசெலுத்திக் கொண்டார் தடுப்பூசிமுற்றிலும் பாதுகாப்பானதுஎன்று பின்னர் டுவிட்டரில் அவர் பதிவிட்டுள்ளார் பாட்னாவில் உள்ளளப்ம்ஸ் மருத்துவமனையில் முதல் தவணைதடுப்பூசியைசுட்டஅமைச்சர் திருரவிசங்கர் பிரசாத் செலுத்திக் கொண்டார் மத்தியசிறபான்மையினர் நலத்துறைஅமைச்சர் திருமுக்தர் அப்பாஸ் நக்வி உத்தரப் பிரதேசமாநிலம் ராம்பூரில் உள்ளமருத்துவமனைஒன்றில் தடுப்பூசிபோட்டுக் கொண்டார் செகந்திராபாத்தில் மத்தியஉள்துறை இணையமைச்சர் திருகிஷன்ரெட்டிமுதல் தவணைதடுப்பூசியைசெலுத்திக் கொண்டார்

வதந்திகளைபொய்யாக்கும் வகையில் பிரதமர் திருநரேந்திரமோடிஉள்படபல்வேறுகலைவர்கள் தடுப்பூசிசெலுத்திக் கொண்டுள்ளதையும் அவர் சுட்டிக் காட்டினார்

ஒன்று புள்ளிஜந்துஒன்றுசதவீதம் பேர் மட்டுமேதற்போதுசிகிச்சையில் இருப்பதாகஅவர் தெரிவித்தார்

கடந்த இருவாரங்களில் தினசரிபாதிப்பு எண்ணிக்கைசிறிதளவு உயர்ந்துள்ளதாகதெரிவித்தஅவர் தமிழகம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களுக்குசிறப்பு குழுக்கள் அனுப்பப்படும் என்றுகூறினார்

குஜராத்தில் நடைபெற்றஉள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிஅதிக இடங்களில் வெற்றிபெற்றுள்ளது

பிஜேபிமீதுமக்களுக்குஉள்ளநம்பிக்கையை இது காட்டுவதாகஅவர் தெரிவித்துள்ளார்

மாநிலத்தில் தேர்தல் முன்னேற்பாடுபணிகளுக்காகஅனைத்துசட்டமன்றத் தொகுதிகளிலும் பறக்கும் படை நிலைகண்காணிப்புப்படை வீடியோபதிவு சுசுப்யும் சுழு கணக்கீட்டுக்குழுஉள்ளிட்டஐந்துவகையானகுழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாககூறினார்

முன்னேற்பாடுபணிகள் குறித்துதேர்தல் பார்வையாளர்கள் மற்றம் பல்வேறுகுறை தேர்தல் மூத்தஅதிகாரிகளுடன் நாளைதாம் ஆலோசனைநடத்தவிருப்பதாகவும் திருசத்யபிரதசாஹூ கூறினார்

அதிகஅளவில் பணத்தைபதுக்கிவைத்தல் தங்கம் மற்றும் விலையுயர்ந்தபரிசுப்பொருட்களைஅனுமதியின்றிஎடுத்துசெல்பவர்கள் மீதான புகார்களைபொதுமக்கள் தெரிவிக்கலாம்

கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பிரனவ் சோப்ரா சிக்கிரெட்டி இணைமற்றும் அஸ்வினிபொன்னப்பா ரங்கிரெட்டி இணை இன்று பங்கேற்கிறது